இந்தியாவிற்கான முதல் ர

பேல் போர் விமானம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இடம் இன்று ஒப்படைக்கப்படுகிறது

மேகதாதுவின் குறுக்கே அணைகட்ட மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த ஜுலை மாதத்திலேயே அனுமதி மறுத்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

்ப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று சந்தித்து பேச உள்ளார் பின்னர் துறைமுக நகரான போர்டோவில் இந்தியாவிற்காக பிரான்சில் தயாரிக்கப்பட்ட முதல் ர பேல் ரக போர் விமானத்தை திரு ராஜ்நாத் சிங் பெற்றுக்கொள்கிறார்

பேல் ரக விமானங்களும் இந்தியாவிடம் அளிக்கப்படும் என ப்ரான்ஸ் தெரிவித்துள்ளது

இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஹரியானா மாநிலம் ஹின்டன் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற விமானப்படை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டபின் பேசிய விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீ ப் மார்ஷல் ஆர்கேஎஸ் பதௌரியா விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தளவாடங்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார்

விமானப்படை வின் கமாண்டர் அபிநந்தன் மிக் ரக போர்விமானத்தை இயக்கி சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றார் முன்னதாக புதுதில்லி போர் நினைவுச் சின்னத்தில் முப்படை தளபதிகள் போரின்போது உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் கடந்த செப்டம்பர் மாதம் படையுடன் சேர்க்கப்பட்ட அபாச்சி ஹெலிகாப்டர்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன

காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களும் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்து வருகின்றனர் பிரகாஷ்ட ஜவடேகர் மற்றும் தொழில் நிறுவன வளாகங்களில் மரக்கன்றுகளை நட கல்வி மக்கள் முன்வரவேண்டும் என்று மத்திய வனம் குற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் வலியுறுத்தியுள்ளார் ஜெய்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு அவர் இது மிகப்பெரிய சேவை என்றார்

விஜயதசமி வெற்றித் திருநாளாம் விஜயதசமி இன்று நாடுமுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் கலை கல்வி தொழில் தொடங்குவது வெற்றியை அளிக்கும் என்பதால் பொதுமக்கள் புதிய தொழில் தொடங்கவும் தங்களது குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கவும் உகந்த நாளாக கொண்டாடி வருகின்றனர் விஜயகசமிட வாய்ஸ் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் வித்யாரம்பம் எனப்படும் ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது

பிரதமர் சீனட அதிபர் பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் ஸீ ஜிங் பிங்க் இடையேயான சந்திப்பு மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளதையடுத்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்தியகுழு இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறது

இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் தென்பெண்ணை அற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆற்றைக் கடக்கவோ குளிக்கவோ செல்

விருதுநகர் மாவட்டம் றீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செப்பு தேரோட்டம் இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது

இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்துகொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்